மத்திய உணவு அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனருமான ராம் விலாஸ் பாஸ்வான் நேற்று மாலை காலமானார் குடியரகத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பஸ்வானின் மறைவையொட்டி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி அரைக் கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

கோவிட் தொற்று காலத்தில் தொழில்துறை கல்வி மற்றும் விவசாயத்தில் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார்

உலகளவில் அதிகரித்து வரும் மனநல பாதிப்புகளை சரிசெய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சமுக நலத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கேலாட் கூறியுள்ளார்

தமிழ் மொழியில் முதுநிலை பட்டப்படிப்பு கற்றவர்கள் தொல்பொருள் பட்டயப்படிப்பு கற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார் மத்திய உணவு அமைச்சரும் வோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனருமான ராம் விலாஸ் பாஸ்வான் நேற்று மாலை காலமானார்

உடல்நலக் குறைவு காரணமாக புதுதில்லி ஏய்ம்ஸ் மருத்துவமனையில் சில வாரங்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது கடந்த சனிக் கிழமை முதல் அவரது உடல்நிலை மோசமாகி வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக அவரது மகன் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார் பஸ்வாளின் மறைவுக்கு குடியரகத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நீண்ட கால உறுப்பினராக பணியாற்றியவர் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார் ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்தில் பஸ்வான் தீவிர கமுதாய போராளியாக போராடினார் என்றும் ஏராளமான மக்களின் ஆதரவுடன் அவர்களது நலனுக்காக போராடினார் என்றும் அவரது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் பாஸ்வானின் மறைவு தமக்குத் தளிப்பட்ட இழப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது போன்ற ஒரு தலைவரின் மறைவு மாபெரும் காவி இடத்தை உண்டாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் தமக்கு உகந்த நண்பராக இருந்துள்ளதாகவும் மதிப்பு மிக்க உடன் பணியாளராகவும் அவர் மக்கள் தொண்டாற்றியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழழத்தவர் என்று மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் சமுகநீதியின் உறுதிமிக்க தாண் சாய்ந்து விட்டது என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தவர் என்றும் அவரது மறைவு தமக்கு மிகுந்த வேதளை அளிப்பதாகவும் மருத்துவர் ராமதாஸ் தமது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார்

வைகோ தமது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார்

லோக் ஜன் சக்திக் கட்சியைத் தொடங்கிய அவர் மக்களவை உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றி உள்ளார் பஸ்வானின் மறைவையொட்டி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி அரைக் கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அவரது இறுதி சடங்கு தினத்தன்றும் தேசிய கொடியை அரைக் கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அழிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று காலத்தில் தொழில்துறை கல்வி மற்றும் விவசாயத்தில் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் கனடாவில் நடைபெற்ற இந்தியாவில் முதலீடு செய்யங்கள் மாநாட்டில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எளிமையாக வர்த்தகம் செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் சென்ற ஆண்டு நாட்டில் கம்பெனிகள் சுட்டதில் அரசு அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்களுக்குப் பின்னர் நேரடி அந்நிய முதலீடுகள் அதிகரித்ததாக கூறினார் இத்தகைய முதலீடுகளுக்கான வரி சீர்திருத்தமும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார்

தமிழ் மொழியில் முதநிலை பட்டப்படிப்பு கற்றவர்கள் தொல்பொருள் பட்டயப்படிப்பு கற்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் பண்டித தீன்தயாள் உபாத்யாயா கல்வி நிறுவனத்தில் தொடங்கப்பட்டுள்ள இரண்டாண்டு முதுநிலை தொல்பொருள் பட்டயப்படிப்பு படிப்பதற்கு தமிழ் மொழி கற்றவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் சமஸ்கிருதம் பாலி ப்ராக்ரித் அரபிக் மற்றும் பெர்சிய மொழி கற்றவர்கள் மட்டுமே தகுதி பெற்றவர்கள் என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ் ஒரு செம்மொழி என்பதால் அதை தகுதியாக கருதவேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தொலை தூர பகுதிகள் மலைப் பிரதேசங்களில் வாழும் விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்க புதிய விவசாய கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பவ்வேறு அமைப்புகளின் தலைவர்களுடன் காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் அறுவடைக்குப் பின் விவசாயிகள் பயிர்களைப் பாதுகாத்து அவற்றை சந்தைப்படுத்துவதற்கு இடைத்தரகர்களை அனுக வேண்டியிருந்ததாகவும் தற்போது அந்த நிலை விவசாயிகளுக்கு ஏற்படாது என்றும் அவர் கூறினார் உள்ளுர் சந்தைகளில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வந்த பொருட்களை இனி மாநிலங்களைத் தாண்டியும் விற்பனை செய்ய இயலும் என்று கூறினார்

பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தாவர்சந்த் கேலாட் கூறியுள்ளார் சர்வதேச மனநலன் பாதுகாப்பு மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அமைச்சர் மத்திய அரசு மனநல பாதுகாப்பு மையங்கள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் மனநலன் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவிசெய்வதற்கு கிரன் மனநல பாதுகாப்பு அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆஸ்திரேலியா இந்தியா மையத்தின் இயக்குநர் பேராசிரியர் க்ரேக் ஜெஃப்ரி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் மத்திய அரசு ஊழியர்கள் ஜம்மு காஷ்மீர் வடாக் அந்தமான் நிக்கோபார் ஆகிய இடங்களுக்கு விடுப்புடன் கூடிய சுற்றுலா செல்வதற்கு விமாள சேவையைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசின் பணியாளர் நல அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தளியார் விமான சேவையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைச்சர் திரு இதேந்திர சிங் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் புதுமைகளைப் படைக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இந்திய தகவல் தொழில்நட்ப மையத்தில் தொலைவகுப்பைத் தொடங்கி வைத்து அவர் பேசினார் தகவல்தொழில்நுட்பத் துறையில் புதுமை படைத்தல் மற்றும் தொழில் முனைவோராக மாறுவதற்கு இளைய தலைமுறையினர் முன் வரவேண்டும் என்றும் உலகில் தலைசிறந்த நாடாக இந்தியா விளங்குவதற்கு பங்காற்ற வேண்டும் என்று கல்வி அமைச்சர் கூறினார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராமகிருஷ்ன ராஜூ மீது சிபிஐ கடன் மோசடி வழக்கைப் பதிவு செய்துள்ளது

ராஜூவிற்கு சொந்தமான பத்து இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது நர்சாபுரம் மக்களவை தொகுதியிலிருந்து திரு ராமகிருஷ்ண ராஜூ தேர்ந்தெடுக்கப்பட்டார்